கோவா சட்டப்பேரவை இன்று மீண்டும் மாற்றியமைக்கப்பட்டது

கர்நாடக சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தமது கட்சி வலிபுறுத்தும் என்று அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா தெரிவித்துள்ளார்

கொடுக்கப்படும் என்று ராணுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் கூறியுள்ளார்

பேச்சுக்கள் நாளைமீண்டும் நடைபெறவுள்ளது

போட்டியில் இந்தியாவின் பிரதீப் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் கோவா அமைச்சரவை இன்று மாற்றியமைக்கப்பட்டது ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் மிர்துலா சின்ஹா புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசியக்காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் நான்கு அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக நான்கு பேர் சேர்க்கப்பட்டனர்

பிஜேபி கூட்டணி கட்சியான கோவா பாா்வா்டு கட்சி மற்றும் சுயேச்சை உறுப்பினா்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டனர்

கர்நாடக அரசியலில் குழப்பமான சூழல் நீடித்து வருகிறது அம்மாநில சட்டப்பேரவையில் நாளை மறுநாள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தப்படும் என்று அம்மாநில பிஜேபி தலைவர் திரு பி எஸ் எடியூரப்பா தெரிவித்தார் பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிருபிப்பது தொடர்பாக சட்டப்பேரவை ஆலோசனைக்குழு நாளை மறுநாள் கூடி முடிவு செய்யும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஐந்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது ராஜினாமாவை ஏற்பது தொடர்பான மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதாக அவர் கூறினார் இதனையடுத்து காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஐனதாதள் கட்சிகளைச்சேர்ந்த பதினாறு உறுப்பினர்கள் அம்மாநில சுட்டப்பேரவைத்தலைவரிடம் தங்களது ராஜினாமா கடிதங்களை அளித்துள்ளதாகவும் இரண்டு கபேட்சை உறுப்பினர்கள் பிஜேபிக்கு ஆதரவளித்துள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே மும்பையில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கவைக்கப்பட்டுள்ள அம்மாநில காங்கிரஸ் மற்றும் மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சிகளைச்சேர்ந்த அதிருப்தி உறுப்பினர்கள் சிரிடியில் உள்ள சாய் பாபா கோவிலுக்கு சென்று வழிபட்டனர் எல்லைப்பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ரானுவ தலைமைத்தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு உரையாற்றிய அவர் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார் நாட்டின் எல்லைப்பகுதியை பாதுகாக்கும் வகையிலும் எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ளும் வகையிலும் ரானுவம் தயார்நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார் போர் போன்ற அனைத்து ராணுவ நடவடிக்கைகளிலும் புதிய தொழில்நட்பங்கள் முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் அதற்கேற்ற வகையில் ராணுவத்திலும் பல்வேறு மாற்றங்கள் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு பிபின் ராவத் தெரிவித்தார் சாமானிய மக்களுக்கு நீதி விரைவாகவும் குறைந்த செலவிலும் கிடைக்கச் செய்ய வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்கள் என அனைத்துத் தரப்பும் உறுதியேற்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் வலியுறுத்தினார் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக் கழகத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் ஏழைகளும் செல்வந்தர்களும் சட்ட அமைப்புகளை ஒரேமாதிரியாக அணுக முடியவில்லை என்றால் அது நாட்டின் குடியரசு தத்துவத்தை அவமதிப்பது போன்று ஆகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் நீதிமன்ற நடைமுறைகளை பாமர மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை சம்பந்தப்பட்ட மாநில மொழிகளில் மொழிப்பெயர்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி திரு சதாசிவம் உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஷரத் பாப்டே சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி விஜய தஹிலரமணி ஆகியோருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டன தீர்ப்புகளின் மொழியாக்கம் தொடர்பாக தாம் தெரிவித்த யோசனையை ஏற்று சத்திஷ்கர் உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்புகளை தற்போது இந்தியில் மொழிபெயர்த்து வழங்குவதை அவர் சுட்டிக்காட்டினார் சென்ளை கேரளா போன்ற உயர்நீதிமன்றங்களும் இதனை செயல்படுத்தமாறு அவர் யோசனை தெரிவித்தார் இக்கால சுட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு முன் எப்போதம் இல்லாத அளவிற்கு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதாக அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்ச்ள் திரு எடப்பாடி பழனிசாமி இவ்வாண்டு கூடுதலாக மூன்று சட்டக்கல்லூரிகள் நிறுவப்படும் என்று அறிவித்தார் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவதற்கு தமது அரசு முன்னுிமை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் சுட்ட அமைச்சர் திரு சி வி சண்முகம் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ட்டி எஸ் என் சாஸ்திரி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காத்தாப்பூர் சாலை திட்டம் தொடர்பாக இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பேச்சுக்கள் நாளை மீண்டும் நடைபெறவுள்ளன அட்டாரி வாகா எல்லைப்பகுதியில் இந்த பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன கா்த்தாப்பூர் வழித்தடம் தொடர்பான தொழில்நுட்ப அம்சங்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினை முக்கியமாக இடம்பெறவுள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் சமுகத்தில் ஆதரவற்ற மக்களுக்கு கற்பிக்கும் வகையில் கல்வி முறைகள் அறிமுகப்படுத்தப்படவேண்டியதன் அவசியம் குறித்துகுடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

ஆசிரியர்களுக்கு கற்பிக்கும் திறளை மேம்படுத்தும் வகையிலும் நவீன சமூகத்தில் காணப்படும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான திறன்கள் மற்றும் அறிவுத்திறனை பெறும் வகையிலும் தேசிய கல்விக்கொள்கை வரைவு உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பின்னர் சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொன்மையான பொருள்களை பாதுகாப்பது தொடர்பான புத்தகம் ஒன்றைவெங்கய்யா நாயுடு வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் கலாச்சார பெருமைகளை பாகுகாப்பதில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் சரக்கு பரிவர்த்தனைக்கான பங்குசந்தை நடவடிக்கைகள் பாதுகாப்பான முறையில் உருவாக்கப்படவேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய நிதி மற்றும் கும்பெனி விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்தகொண்டு உரையாற்றிய அவர் பங்கு மற்றும் சரக்கு பரிவர்த்தனை சந்தைகளில் உள்ள அனைத்து இடர்பாடுகளையும் களைவதற்கான நடவடிக்கைகளை மத்தியஅரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நவீன உள்கட்டமைப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய வகையில் சரக்கு பரிவர்த்தனை சந்தை நடைமுறைகள் மாற்றியமைக்கப்படும் என்று அவர் உறுதிபட கூறினார்

எனினும் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை

அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் சிவன் தெரிவித்துள்ளார் திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் இரண்டு நிலவின் தென் துருவத்தை ஆராயும் என்று கூறினார் இதனை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் நேரில் பார்வையிடுகிறார்

பெரிய வணிக நிறுவனங்கள் மொத்த விற்பனை அமைப்புகள் சிறு கடைகள் எலக்ட்ரானிக் நிறுவனங்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் இந்த வேலைநிறத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இதில் இங்கிலாந்து நியுசிலாந்தை எதிர்கொள்கிறது

இதுவரை இக்கோப்பையை இவ்விரு நாடுகளுமே கைப்பற்றவில்லை என்பதால் இப்போட்டி பரபரப்பாக இருக்கும் என்று ரசிகர்கள் கருதுகின்றனர்